ஒம் பிர்லா வலியுறுத்தி உள்ளார்

புதுச்சேரி அரசு துறைகள் தங்களது இணையதளத்தை அனைத்து தகவல்களுடன் புதுப்பிக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரி பொறியியல் கல்லூரிகளில் பி

மனித குலத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக விளங்கும் தீவிரவாதத்தை வேரறுப்பதில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் மேலும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக்கொண்டுள்ளார் காணொளி காட்சி மூலம் நடந்த ஆறாவது பிரிக்ஸ் பாராளமன்ற அமைப்பு கூட்டத்தில் பேசிய அவர் தீவிரவாத எதிர்ப்பு போராட்டத்தை மக்கள் பிரதிநிதிகளாகிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைதியாக வேடிக்கை பார்க்காமல் அனைவருடனும் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் தங்களது ஒற்றுமையை வெளிப்படுத்த பிரிக்ஸ் நாடுகள் சர்வதேச தளத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தீவிரவாதத்திற்கு நிதி உதவி அளிப்பதை உடனடியாக தடுத்து நிறுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுடார்

தளர்வுகள் நீட்டிக்கப்பட்டதால் கொரோனா அச்சுறுத்தல் நீங்கி விட்டதாக எண்ணக் கூடாது என்றும் அமைச்சகம் உறுதியாக கூறியுள்ளது கடந்த மார்ச் மாதம் முதல் பல்வேறு கட்ட பொது முடக்க தளர்வுகளை உள்துறை அமைச்சகம் அறிவித்து வருகிறது

கல்வி நிறுவனங்களை திறப்பது உள்ளிட்ட ஒரு சில நடவடிக்கைகளுக்கு மட்டுமே தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது நீச்சல் குளங்கள் காட்சி அரங்குகள் மற்றும் திறந்தவெளி நிகழ்ச்சிகளுக்கு கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது

நரேந்திர மோடி துவக்கி வைத்தார்

லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரம் நேற்று கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு துறைகளும் தங்களது துறையின் இணையதளத்தை அனைத்து தகவல்களும் இடம்பெறும் வகையில் புதுப்பிக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி உத்தரவிட்டுள்ளார்

மேலும் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடி பணப்பரிமாற்றம் முறையில் அரசின் நிதி உதவி அளிக்கப்பட்டிருப்பதன் மூலம் மக்கள் பணம் கோடிக் கணக்கில் பாதுகாக்கப்பட்டிருப்பதையும் பிரதமர் நினைவு கூர்ந்ததை டாக்டர் கிரண்பேடி எடுத்துக் காட்டியுள்ளார் தவிர குறை தீர்ப்பு முகாம்கள் மூலம் கிடப்பில் உள்ள கோரிக்கைகளை தீர்க்க வேண்டும் என்றும் அதை மனுதாரர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் புகார்களுக்கு தீர்வு காண தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் கிரண்பேடி வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் கொரேனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களுக்கு எதேனும் உடல்நலப் பிரச்சனைகள் இருந்தால் அவர்களின் வீடுகளுக்கே அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார்

நாராயணசாமி அறிவித்திருப்பது மாணவர்களை ஏமாற்றும் செயல் என்று சட்டமன்ற அதிமுக குழு தலைவர் திரு அன்பழகன் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாணவர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சட்டமன்ற கூட்டத்தில் அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த போது அதை விவாதத்திற்கு கூட எடுத்துக் கொள்ள வில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே மாணவர்களுக்கு உண்மையாகவே பலன் கிடைக்கும் வகையில் இந்த இட ஒதுக்கீட்டிற்கு துணைநிலை ஆளுநர் அனுமதி வழங்கும் வரை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான சென்டாக் கலந்தாய்வை நிறுத்தி வைக்க உத்தரவிட வேண்டும் என்றும் திரு அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் நீட் தேர்வு அல்லாத கலை மற்றும் அறிவியல் உள்ளிட்ட படிப்பில் சேர்வதற்கான இறுதி தகுதி பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது

அதனை ஏற்று தற்போது புதிய தகுதி பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து மாணவர்களுக்கு குறுந்தகவல் அனுப்பப் பட்டுள்ளதாகவும் சென்டாக் தெரிவித்துள்ளது கொரோனா தொற்றில்இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள ஒவ்வொருவரும் தனித்திருக்க வேண்டும் என்று மறைந்த பிரபல பின்னணி பாடகர் எஸ்

பாலசுப்ரமணியன் தமது பாடல் மூலம் வலியுறுத்தியுள்ளார்

இந்நிலையில் பல்வேறு தரப்பில் இருந்து கால நீட்டிப்பு கேட்டு கோரிக்கை எழுந்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப் பட்டுள்ளதாக சென்டாக் தெரிவித்துள்ளது மேலும் விவரங்கள் சென்டாக் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது காரைக்கால் திருப்பட்டிணம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவிகளுக்கு மீண்டும் பயன்படுத்தக் கூடிய வகையில் இலவச சானிடரி நாப்கின்கள் இன்று வழங்கப்பட்டன

இதன் முதல் நிகழ்வாக அக்கரை வட்டம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு அர்ஜுன் ஷர்மா மாணவிகளுக்கு நாப்கின்கள் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்

கூட்டத்தில் மாவட்ட துணை ஆட்சியர் திரு ஆதர்ஷ் காவல்துறை பொதுப்பணித்துறை நகராட்சி உள்ளிட்ட அனைத்து துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தீவிரவாதத்தை வேரறுப்பதில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் மேலும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்லா வலியுறுத்தி உள்ளார்

புதுச்சேரி அரசு துறைகள் தங்களது இணையதளத்தை அனைத்து தகவல்களுடன் புதுப்பிக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரி பொறியியல் கல்லூரிகளில் பி